இந்த வரி மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் கூட்டமைப்பு வரி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வர்ணித்துள்ளார்

கோவிந்த் இன்று துவக்கிவைக்கிறார்

ஆட்டத்தில் இன்று ஸ்பெயின் அணி ரஷ்யாவுடனும் குரேஷியா டென்மார்க்குடனும் மோதவுள்ளன

மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராகவும் தலைவராகவும் பங்கேற்கிறார் நிதித்துறை இணையமைச்சர் திரு ஷிவ்பிரதாப் சுக்லா கௌரவ விருந்தினராக பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி காணொலி காட்சி மூலம் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார்

இந்த நிகழ்ச்சியையொட்டி தமது டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரேநாடு என்ற உணர்வை இந்த வரி நிரூபிக்கிறது என்றும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டாட்சி முறையை இது பிரதிபலிக்கிறது என்றும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கியுள்ளது என்றும் கூறியிருக்கிறார் வளர்ச்சி எளிமை ஒளிவுமறைவற்ற தன்மை ஆகியவற்றை ஜிஎஸ்டி கொண்டு வந்துள்ளது என்றும் இதன்மூலம் உற்பத்தி பெருகி சிறிய நடுத்தர வணிகர்கள் பயன்பெறுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அறிமுகம் செய்துள்ள வரிச் சீர்திருத்தத்தில் வரி செலுத்தும் இந்திய மக்களும் பங்களிக்கத் தயாராக இருப்பதை ஜிஎஸ்டி பிரதிபலிக்கிறது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியிருக்கிறது ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற தத்துவம் இந்தியாவை பிணைக்கிறது என்றும் தொழில் துவங்குவதை எளிதாக்குகிறது என்றும் நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது இந்திய பட்டய கணக்காளர் சங்கத்தின் பவள விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பங்கேற்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் சங்கத்தின் நினைவு தபால் தலை ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார்

ஆண்டுதோறும் ஜூலை முதல் தேதி பட்டய கணக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது பட்டய கணக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பட்டய கணக்காளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து கூறியிருக்கிறார் நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அவர்களின் பங்கு மகத்தானது என்றும் நிறுவனங்களை நிர்வகிப்பதிலும் அவர்களின் பணி அங்கீகரிக்கப்படுகிறது என்றும் தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பட்டய கணக்காளர் சமூகம் மேலும் தங்கள் பங்களிப்பை தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் இன்று திரு நரேந்திரமோடி மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் மனித குலத்திற்கு சேவையாற்றும் உன்னதமான பணி மருத்துவர்களின் சேவை என்று அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியில் உலக அளவில் இந்திய மருத்துவர்கள் முன்ணணியில் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் ஆளுநர் திரு என் என் ஒராவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் வெள்ள நிலவரத்தை சமாளிக்கத் தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவாலுடனும் உள்துறை அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசினார் அந்த மாநிலத்திலும் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களிலும் வெள்ள நிலவரத்தை சமாளிக்க தேவையான ஆதரவை மத்திய அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது

அதற்கான உத்தரவு நேற்று இரவு பிறப்பிக்கப்பட்டது தற்போது ஐந்தாவது முறையாக இதற்கான காலஅவகாசம் நீட்டிக்கப்பட்டள்ளது வருமானவரி கணக்குகளை தாக்கல் செய்ய ஆதார் எண் கட்டாயம் என்று கடந்த ஆண்டு அரசு அறிவித்தது

கண்ணை கட்டிய நிலையில் அவர்களின் உடல்கள் தொங்கிக் கொண்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இதற்கான காரணம் புலனாய்வு செய்யப்படுகிறது

நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது பாவூரி கர்வால் மாவட்டத்தில் இன்றுகாலை இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது மீட்புப் பணிகளில் காவல்துறையும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டுள்ளன காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள்

இதற்கான துணைக் குழுவிற்கு அகமதாபாத் ஐஐஎம் இன் ஓய்வுபெற்ற பேராசிரியர் திரு ரவீந்திர தோலாக்கியா தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில அளவிலும் மத்திய அளவிலும் உற்பத்தியை கணக்கீடு செய்து ஜிடிபியை நிர்ணயிப்பதற்கான புதிய நெறிமுறைகளை வகுக்குமாறு இந்தக் குழு பணிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் ஒட்டுமொத்த உற்பத்தி மாவட்டங்களின் ஒட்டுமொத்த உற்பத்தியை அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து இந்தக் குழு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஆலோசனை தெரிவிக்கும் விவசாயிகளுக்கு உரம் தாராளமாக கிடைப்பதில் உள்ள தடைகளைப் போக்கும் வகையில் உரம் ஏற்றிவரும் வெளிநாட்டு கப்பல்கள் உரிமம் பெறும் அவசியத்தை மத்திய அரசு ரத்து செய்துவிட்டது

ரூபாய் மீதமாகும் என்று அரசு அறிவித்துள்ள சாகர்மாலா திட்ட ஆய்வு தெரிவிக்கிறது வேளாண் பொருட்கள் மீன்வளப் பொருட்கள் கால்நடைப் பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றிச் செல்வதற்கு வெளிநாட்டு கப்பல்கள் உரிமம் பெற தேவையில்லை என்றும் அந்த அறிவிப்பு கூறுகிறது இதுதவிர இதே பொருட்களை ஏற்றிச்செல்ல உள்நாட்டு கப்பல்களையும் வாடகைக்கு அமர்த்தலாம் என்றும் அந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது விவசாயிகளின் வாழ்நிலையை மேம்படுத்தவும் வருவாயை பெருக்கவும் மற்றுமொரு முற்போக்காள நடவடிக்கை இது என்று கப்பல்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு இந்த ஆலோசனையை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் விவசாயிகளுக்குத் தேவையான உரம் கிடைக்காமை உலகளவில் போட்டியிட முடியாத நிலை ஆகிய இடையூறுகளை இதன் மூலம் தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை விவசாயிகளுக்கு பலன் அளிப்பதுடன் சரக்குகளை கொண்டு செல்வதற்கான கட்டணத்திற்கும் உதவித் தொகை கிடைப்பதால் கரையோரப் பகுதியில் உரம் ஏற்றிச் செல்வது அதிகரிக்கும் என்று கப்பல் துறை செயளாலர் திரு கோபால் கிருஷ்ணா கூறியிருக்கிறார்

நிலச்சரிவு மோசமான பருவநிலை காரணமாக ஜம்மு முகாமிலிருந்து நேற்று யாத்திரிகர் குழு அனுமதிக்கப்படவில்லை மெக்ஸிகோ நாட்டின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று நடக்கிறது மெக்ஸிகோ நகரின் முன்னாள் மேயரும் இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவருமான திரு ஆண்ட்ரிஸ் மேனுவல் லோப்பஸ் முன்னிலையில் உள்ளார் அவர் வெற்றி பெற்றால் ஏறத்தாழ ஒரு நுற்றாண்டு காலமாக மெக்ஸிகோவின் ஆட்சிப் பொறுப்பை நிர்வகித்து வந்த இரண்டு கட்சிகளை புறம்கண்டுவிடுவார்

ஸ்பெயின் ரஷ்ய அணிகளின் ஆட்டம் இரவு ஏழரை மணிக்கும் குரேஷியா டென்மார்க் அணிகளின் ஆட்டம் இரவு பத்தமணிக்கும் நடக்கவுள்ளது அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட லயோனல் மெஸி தலையிவான அர்ஜென்டினா அணியும் கிறிஸ்டினா ரொனோல்டோவின் போர்ச்சுகல் அணியும் நேற்றிரவு அதிர்ச்சி தோல்வியடைந்தன பிரான்சும் உருகுவேயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டி வரும் வெள்ளியன்று நடக்கவுள்ளது

போட்டியின் எந்தவொரு கட்டத்திலும் ஈரான் அணி மேலோங்கிவிடாதபடி இந்திய அணியின் தலைவர் அஜய் தாக்கூரும் இளம் வீரர் மோனுகோயத்தும் அற்புதமாக ஆடினார்கள் மூன்று முறை பட்டம் வென்ற இந்திய அணியின் தற்காப்பு மிகவும் பிரமாதமாக இருந்தது இந்திய வீரர்களின் சளைக்காத பயிற்சியும் மக்களின் பேராதரவும்தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று இந்திய அணித் தலைவர் அஜய் தாக்கூர் தெரிவித்தார் ஆறு நாடுகள் பங்கேற்ற இந்த கபடி போட்டிக்கு சர்வதேச கபடி சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்தது